அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது

அரசு பொறுப்பேற்றுள்ளது

பிரிவில் இந்தியாவின் மீனா குமாரி தங்கப் பதக்கம் வென்றார்

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்துவாவில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் இன்று காலை உரையாற்றுகிறார் அதை தொடர்நது இன்று பிற்பகல் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அலிகர் மற்றும் மொராதபாத்தில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்திற்கு செல்வது கடந்த சில வாரங்களில் இது மூன்றாவது முறையாகும் அந்த மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவா் திரு அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு நவுஜோத் சிங் சித்து ஆகியோரும் இன்று ராம்பூர் மாவட்டத்தில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்துகொள்ள உள்ளனர்

தேர்தல் அதிகாரிகள் சந்தித்த போது குற்ற வழக்கில் சிக்கிய ஒருவரை உடன் அளழத்து சென்றது ஏற்புடையது அல்ல என ஆந்திர முதலமைச்சரும் தெலுங்கு தேச கட்சி தலைவருமான திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது திரு சந்திரபாபு நாயுடு தேர்தல் அதிகாரிகளை சந்தித்த போது கட்சியின் தலைவர்களில் ஒருவருவரான திரு ஹரிபிரசாத்தும் உடன் இருந்தார்

அவரை திரு சந்திரபாபு நாயுடு உடன் அழைத்து சென்றதை ஏற்க முடியாது எனவும் இது போன்றவற்றை தவிர்க்க வேண்டுமென்றும் ஆணையம் கூறியுள்ளது

முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ரஃபேல் விவரம் தொடர்பாக பொய்யான பிரச்சாரங்களை எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டுவருவதாக தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் பேசுவதற்காகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை உருவாக்கும் உத்தியை எதிர்க்கட்சிகள் கையாளுகின்றன என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார்

இதுதொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஃபேல் ஒப்பந்தத்தின் மூலம் தனியார் நிறுவனத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதுக பிரான்ஸ் நாட்டின் நாளேடு ஒன்று வெளியிட்ட செய்தியை அடுத்து இந்த விளக்கம் அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ரஃபேல் ஒப்பந்தம் குறித்து பிரான்ஸ் நாளிதழ வெளியிட்ட செய்தியை கட்டிகாட்டி இந்த ஒப்பந்தத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் கர்ஜிவாலா கூறியுள்ளார்

நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தலைவர்கள் மவர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெறுகிறது தேசத்தை கட்டமைக்கவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்கும் சிறப்பான பணிகளை செய்து தனித்துவம் வாய்ந்த தலைவராக அவர் விளங்குவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சமுகரீதியாக பின்தங்கிய மக்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினர் சம உரிமையை பெற அம்பேத்கர் பணியாற்றியதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு இன்று பொது விடுமுறை என மத்திய அரசு அறிவித்துள்ளது இதுதொடர்பான தொடர்பான அறிவிப்பை மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் சமூக வலைதளங்களின் மூலம் கலந்துரையாடிய அவர் இதனைத் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முயற்சிகளால் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் முன்னதாக உலகின் மோசமான பொருளாதாரத்தைக் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இருந்த இந்தியா தற்போது உலகின் ஆறாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக விளங்குவதாக அவர் தெரிவித்தார் வைசாஹி விஷூ ரங்கோலி பிகு நபா பர்ஷா வைசக்காதி மற்றும் தமிழ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் துணைத் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அறுவடை திருநாளாகவும் புத்தாண்டாகவும் கொண்டாடப்படும் இந்த பண்டிகைகள் மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டுவரட்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த பண்டிகைகள் இயற்கையோடு இணைந்த வாழ்வையும் இந்தியாவின் பன்முக தன்மையையும் எடுத்துரைப்பதாக தெரிவித்துள்ளார் மக்களின் வாழ்க்கை தரத்தை இந்த பண்டிகைகள் உயர்த்தட்டும் என்று தெரிவித்தார் அசாம் மாநிலத்தில் கொண்டாடப்படும் புத்தாண்டான ரங்கோலி பிகு பண்டிகையை முன்னிட்டு அந்த மாநில ஆளுநர் திரு ஐகதீஷ் முகி மற்றும் முதலமைச்ச் திரு ச்பானந்த சோனோவால் மாநில மக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரவித்துள்ளனர்

ஆஸ்திரேலியாவில் இன்று கேளிக்கை விடுதி ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பலர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நான்கு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இருவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது எனவும் உள்ளூர் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை பாலஸ்தீனத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றுள்ளது அந்நாட்டு அதிபா் திரு மகமூத் அப்பாஸ் திரு முகமது இஷ்டாயேஹ்விற்கு பிரதமராக பதவி பிரமானம் செய்து வைத்தாா் திரு அப்பாஸ் க்கு திரு முகமது இஷ்டாயேஹ் நீண்ட காலமாக ஆவோசகராக இருந்து வந்தாா்

சூடான் நாட்டின் தேசிய உளவு மற்றும் பாதுகாப்பு துறை தலைவா் திரு சலிஹ் கோஷ் பதவி விலகியுள்ளார் இந்த தகவலை அந்நாட்டு ராணுவ கவுன்சில் அறிவித்துள்ளது அந்த கவுன்சிலின் தலைவா் திரு அப்தெல் பட்டா அல் புர்கான் திரு சலிஹ் கோஷின் ராஜிநாமாவை ஏற்றுக்கொண்டுள்ளார் அந்நாட்டில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற மக்கள் போராட்டங்களால் அதிபர் திரு ஒமர் அல் பசிர் பதவி விலகியது குறிப்பிடதக்கது

இதன் மூலம் பெங்களூரு அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது

கொல்கத்தாவில் இன்று மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா அணியும் சென்னை அணியும் மோதுகின்றன